தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து மாநில அரசு விரைவாக முடிவெடுத்து அறிவிக்கும் நி என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீன்டும் ஆட்சியமைக்கிறது

இது அறுதி பெறும்பான்மைக்கு கூடுதலாக மூன்று இடங்கள் ஆகும்

இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பிரிந்து சென்று தனித்து போட்டியிட்ட திரு சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி கட்சி ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்றது ஏ ஐ எம் ஐ எம் கட்சி ஐந்து இடங்களிலும் பகுஜள் சமாஜ் மற்றும் சுயேட்சை ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன வால்மீகி நகர் மக்களவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஐக்கிய ஜனதா தள் வேட்பாளர் திரு சுனில் குமார் வெற்றிபெற்றுள்ளார் இவர் தம்மை எதி்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு பிரவேஸ் குமார் மிஸ்ராவை தோற்கடித்தார் சுட்டப்பேரவை தேர்தலில் துணை முதலமைச்சர் திரு கஷில் குமார் மோடி முன்னாள் முதலமைச்சர் திரு ஜித்தன் ராம் மான்ஜி ராஷ்டரிய ஜனதா தள் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் வெற்றிபெற்றவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர் பீகார் மாநிலத்தில் ஜனநாயகம் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதம் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளா் அம்மாநில சுட்டப்பேரவை தோதல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதம் நமது நாட்டில் ஜனநாயகம் எப்படி பலப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை உலகிற்கு இந்த தேர்தல் முடிவுகள் சுட்டிக்காட்டியுள்ளதாக கூறியுள்ளார் ஏழைகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பெண்கள் ஆகியோர் பெருமளவு திரண்டு வளர்ச்சிக்காக தங்களது தீர்ப்பை தெளிவாக வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்காளரும் வளர்ச்சிக்கே முக்கியத்துவம் அளிக்கிறா்கள் என்பதை நிரூபித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

அனைவரின் ஆதரவோடு அனைவரின் வளர்ச்சிக்கும் அனைவரின் நம்பிக்கையோடு செயல்படுவதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் தாரக மந்திரம் என்றும் பீகா் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இந்த கூட்டணி முழு அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றும் என்று தாம் உறுதி அளிப்பதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் பீகார் மாநில மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில மக்கள் மீண்டும் ஒருமுறை வளர்ச்சி முன்னேற்றம் சிறந்த நிர்வாகத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக கருத்து தெரிவித்துள்ளார் இதேபோல் மேலும் பல மத்திய அமைச்ச்களும் பீகார் தேர்தல் முடிவுகளை வரவேற்றுள்ளனர் தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து மாநில அரசு விரைவாக முடிவெடுத்து அறிவிக்கும் என்று முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

சென்னையில் தொடர்ந்து இந்நோய் தொற்று குறைந்து வருகிறது

தமிழக கடலோர பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாக சென்னை திருவள்ளர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது ஏனைய கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களிலும் லேசனாது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சா்ச்சைக்குரிய நகோா்னோ கராபாக் பகுதி தொடா்பாக ரஷ்யா முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவா்த்தையில் ஆர்மேனியா அச்பைஜான் இடையே போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளது தென் அமெரிக்காவில் உள்ள பெரு நாட்டின் அதிபர் மார்டின் விஸ்கரா எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுத்து அவரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் கட்டப்பட்டுள்ள வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாய அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்பு வளாகத்தை பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் நேற்று எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியை ஒட்டியுள்ள பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் துருப்புகள் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தின

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்று ஐந்தாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது